கூட்டம் இன்று காணொளி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது

வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் தகுதிவாய்ந்த பயனாளிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் விஜய் அசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று தமிழ்நாடு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் நிா்வாகக் குழுவின் ஆறாவது கூட்டம் இன்று காணொளி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது வேளாண்மை அடிப்படை கட்டமைப்பு உற்பத்தி மனிதவள மேம்பாடு தொலைத் தூரத்திற்கும் அரசு சேவைகளை விரிவுப்படுத்துதல் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்டவை தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான கூட்டாட்சி தொடர்பான விஷயங்களை விவாதிக்கும் மன்றமாக உள்ள நித்தி ஆயோக்கில் உறுப்பினர்களாக உள்ள சுட்டப்பேரவை உள்ள மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களின் முதலமைச்சள்கள் சட்டப்பேரவை இல்லாத யூளியன் பிரதேசங்களின் நிர்வாகத் தலைவர்கள் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொள்கிறார்கள் இடதுசாரி அதிதீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் எல்லைகளையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பணி மெச்ச தகுந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா்

இந்த தடுப்பூசி குறித்து பரப்பப்படும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நிராகிக்க வேண்டும் என்றும் அத்தகைய பிரச்சாரத்திற்கு இரையாக வேண்டாம் என்று பொதுமக்களை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார்

தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்னா் மது அருந்தினால் அது எதிா் விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தவறானது என்றும் அவர் கூறினார்

தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கிய பின்னர் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ககாதாரத் துறை இணை செயலர் டாக்டர் மன்தீப் பண்டாரி தெரிவித்தார்

பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்துறை அமைச்சள் திரு தங்கமணி தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முதியோா் உதவிதொகை விதவை மற்றும் மாற்றுத்திறளாளிகளுக்கான உதவிதொகைகளை நேற்று வழங்கி பேசிய அவர் முதியோர் உதவிதொகை கோரி அரசுக்கு அதிகளவில் மனுக்கள் வருவதாக கூறினார் ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டாலும் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்று சேருவதில் அரசு கவனம் செலுத்துவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஏழை எளிய பெண்களுக்கான தமிழக அரசின் திருமண உதவி தொகையுடன் கூடிய தங்கம் வழங்கும் திட்டம் பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தகுதிவாய்ந்த பயனாளிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சள் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளா்

துத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்மஸ் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு உரிய இழப்பீடும் நிவாரண தொகையும் வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சி திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

ராசிபரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்திட்டத்தால் ராசிபுரம் கற்று வட்டார பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என்று கூறினார்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற அனைத்துத் துறை அலுவல்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த காலங்களில் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களால் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை உறுதிபடுத்தப்பட்டுள்ளது என்றார் திமுக பொதுச்செயலாளா் திரு துரைமுருகன் அக்கட்சியின் அமைப்பு செயலாளா் திரு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்தை நேற்று ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தனா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு துரைமுருகன் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் தடுப்பு அதிகாரிகளிடம் அளிக்கப்படும் புகா்கள் மீது நடவடிக்கை எடுக்க உரிய ஆதாரங்களை ஆளுநரிடம் அளித்துள்ளதாக கூறினார்

விசா நடைமுறைகளை எளிதாக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் கையெழுத்திட்டுள்ளன

சுட்டப்பேரவை தேர்தலின்போது அண்டை மாநிலங்களை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் சோதனை சாவடிகளை அமைப்பது தொடர்பாக வேலுர் மாவட்ட ஆட்சியர் சித்தூர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினார்

இந்தூரில் இன்றுகாலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் தமிழ்நாடு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் மும்பை அணியை எதிர்கொள்கிறது

நாளை நடைபெற உள்ள இறுதிப்போட்டியில் அவர் சொ்பியாவின் ஜோக்கோவிச்சை எதிர்கொள்கிறார்